வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

ரத்தன் லால் கட்டாரியா கூறியுள்ளார்

கிரண்பேடி தலைமையில் இன்று நடைபெற்றது

கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார் மக்களிடையே சட்டம் பற்றிய அறிவை மேம்படுத்தவும் சட்ட விதிமுறைகளை எளிமையாகவும் முக்கிய தேவை இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இன்று சென்னையில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் மக்களுக்கு நீதி வழங்குவதுடன் நீதி வழங்கும் நடைமுறைகளை மக்களுக்கு புரியும் மொழியில் மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் என்றார் உயர் நீதிமன்றங்களில் தீர்ப்புகளை அந்தந்த பிராந்திய மொழியில் மொழி பெயர்த்து வழங்க நடைமுறை ஒன்றை தொடக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் ஆலோசனை வழங்கினார் ஏற்கனவே தாம் வழங்கிய ஆலோசனையின் பேரில் சட்டீஸ்கர் நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் தற்போது ஹிந்தியில் மொழிபெயர்த்து வழங்கப்படுவதாகவும் வேறு சில உயர்நீதி மன்றங்களும் இந்த ஆலோசனை குறித்து பரிசீலித்து வருவது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார்

அவசரத் தேவைகளுக்கான வாய்தா நடைமுறைகளை வழக்கறிஞர்கள் வழக்கை தாமதப்படுத்துவதற்கான கருவியாக பயன்படுத்திக் கொள்ளக் கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகத்தால் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப் பட்டுள்ள நீதிபதிகள் திரு சதாசிவம் திரு பாப்டே திருமதி தஹில்ரமணி ஆகியோருக்கும் குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார் நாட்டு மக்கள் சுவச் பாரத் இயக்கத்துடன் இந்தியாவை திறந்தவெளிக் கழிப்பிடங்களே இல்லாத நாடாக மாற்றும் பணிகளையும் மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என மத்திய ஜல்சக்தி இணை அமைச்சர் திரு ரத்தன்லால் கட்டாரியா கூறியுள்ளார் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் நீர் சேமிப்பை உறுதிப்படுத்த திறம்பட்ட செயல் திட்டம் ஒன்றையும் உருவாக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் புதுடெல்லியில் இன்று இது தொடர்பாக நடைபெற்ற தேசிய திட்டமிடல் பயிலரங்கின் துவக்க விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தூய்மை இந்தியா இயக்கம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியதை சுட்டிக் காட்டிய அவர் இந்தியாவை சுத்தமான நாடாக மாற்ற மக்களின் மனப்போக்கு மாற வேண்டும் என்றார் கோவா அமைச்சரவை இன்று விஸ்தரிக்கப்பட்டது

மைக்கேல் லோபோ உட்பட பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த நால்வர் முதலமைச்சர் திரு பிரேமோத் சாவந்த் தலைமையிலான அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளனர்

அமைச்சராக பதவியேற்கும் முன்பாக திரு மைக்கேல் லோபோ சட்டப்பேரவைத் துணைத் தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார் கர்நாடகத்தில் அரசின் பெரும்பான்மை வலுவை சட்டமன்றத்தில் நிரூபிக்க தயார் என நேற்று முதலமைச்சர் திரு குமாரசாமி அறிவித்ததைத் தொடர்ந்து ஆளும் காங்கிரஸ் ஜேடிஎஸ் கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் அதிருப்தி எம்எல்ஏக்களை சந்தித்து அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதற்கிடையே கர்நாடகா அரசு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு கோர வேண்டும் என வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள சட்டமன்றத்தின் அலுவல் ஆலோசனை கூட்டத்தில் பிஜேபி வலியுறுத்தும் என்று அம்மாநில பிஜேபி தலைவர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார்

மழை பெய்தாலும் விண்கலம் திட்டமிட்டப்படி விண்ணில் செலுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் தெரிவித்துள்ளார்

ராம்நாத் கோவிந்த் நேரில் பார்வையிடவிருக்கிறார் அஞ்சல் துறை தொடர்பான போட்டித்தேர்வுகள் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் நடத்தப்பட மாட்டாது என மத்திய அரசு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையை திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கண்டித்துள்ளார் இந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் மத்திய அரசுப் பணிகளில் சேருவதை தடுப்பதே இதன் நோக்கம் என்று அறிக்கை ஒன்றில் அவர் குற்றம்சாட்டியுள்ளார் மத்திய அரசு இந்த சுற்றறிக்கையை விலக்கிக் கொண்டு அரசியல் சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா மொழிகளின் சமத்துவத்தைப் பேணும் வகையில் நடந்துகொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அஞ்சல் துறையின் முடிவை கண்டித்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழே தெரியாதவர்களை தமிழகத்தில் பணியமர்த்தினால் எப்படி பணி செய்வார்கள் என வினவியுள்ளார் இலங்கையில் ஈஸ்டர் தின நடத்திய தீவிரவாதிகள் கேரளம் மற்றும் தமிழகத்தில் சிலருடன் தொடர்பு வைத்திருந்த்தாக கூறப்படுவது குறித்து தேசிய புலனாய்வு ஏஜென்சி அதிகாரிகள் இன்று சென்னையில் மண்ணடி வேப்பேரி ஆகிய இடங்களிலும் நாகை மாவட்டத்தில் சிக்கல் மாங்கொல்லை ஆகிய இடங்கிலும் அதிரடி சோதனை மேற்கொண்டு சிலரைப் பிடித்து விசாரித்து வருகின்றனர் இந்து தலைவர்களை கொலை செய்ய இவர்கள் திட்டமிட்டு இருந்தார்களா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது புதுவையில் தேதி மாற்றி அமைக்கப்பட்ட மாநில திட்டக் குழுவின் கூட்டம் அதன் தலைவரும் துணை நிலை ஆளுநருமான டாக்டர் கிரண் பேடி தலைமையில் இன்று நடைபெற்றது முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் அனைத்து துறை செயலர்கள் மற்றும் துறைத் தலைவர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுலகிருஷ்ணன் சட்டமன்ற அஇஅதிமுக குழுவின் தலைவர் திரு அன்பழகன் மாஹே தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமச்சந்திரன் பிஜேபி நியமன சட்டமன்ற உறுப்பினர் திரு சுவாமிநாதன் ஆகியோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆயினும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி திமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு

சிவா மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை

கிரண்பேடி வாட்ஸ்ஆப் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார்

மாநிலத் திட்டக்குழுவின் கூட்டத்தில் அரசின் வருவாயை பெருக்குவதற்கான பயனுள்ள பல ஆலோசனைகள் வெளியானதாகவும் இந்த நிறைவேற்றும் பொறுப்பு அரசிடமே உள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் கூறியுள்ளார் புதுவையில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர தமிழக மாணவர்கள் விரும்பினால் உடனடியாக சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று புதுவை மாநில கல்வித் துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளரிடம் பேசிய அவர் புதுவையில் பொறியியல் படிப்புகளுக்கான மோகம் குறைந்து தற்போது மாணவர்கள் கலை அறிவியல் படிப்புகளில் அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும் பாலிடெக்னிக் படிப்புகள் வேலை வாய்ப்புகளை அதிகம் வழங்கக் கூடியவை என்பது குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த அதிகாரிகளிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் கூறினார் புதுவையில் வேளாண் பல்கலைக்கழகம் ஒன்றை அமைக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக திரு கமலக்கண்ணன் தெரிவித்தார் தற்போது புதுச்சேரி பல்கலைகழகத்தின் இணைப்பு கல்லூரியாக செயல்பட்டு வரும் காரைக்கால் வேளாண் கல்லூரியை கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக் கழகத்துடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மத்தியில் ஆளும் பிஜேபி எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் பின்வாசல் வழியாக ஆட்சியை பிடிக்க முயல்வதாக கூறியும் அதை கண்டித்தும் புதுவையில் நாளை காங்கிரஸ் சார்பில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடைபெறும் என பிரதேச காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு சஞ்சய் தத் தொடங்கி வைக்கும் இந்த மெழுகுவர்த்தி ஊர்வலத்தில் மாநில அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என்றும் ஊர்வலத்தின் முடிவில் தலைமை அஞ்சலகம் முன்பாக நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பங்கேற்று பேசுவார் என்றும் தெரிவித்துள்ளார் கோவா காங்கிரஸ் போன்ற மாநிலங்களில் குதிரை பேரம் மூலம் எம்எல்ஏ க்களை விலைக்கு வாங்கியதன் மூலம் பிஜேபி ஜனநாயகத்தையே கேலிக் கூத்தாகி விட்டதாக அவர் மேலும் குற்றஞ்சாட்டினார் புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் சென்னை உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை என ஆட்சேபித்து துணைநிலை ஆளுநர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டதால் மத்திய அரசு துணைநிலை ஆளுநரை திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் என சிபிஎம் மாநிலச் செயலர் திரு

தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் தேனீ கடலூர் விழுப்புரம் நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது